வருகிறது

ஈடுபட்டுள்ளனர்

வாக்குப் பதிவை ஒன்றரை மணி நேரம் முன்னதாக தொடங்குவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது

வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

தமிழகத்தில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட பாடநூல் விற்பனை இன்று தொடங்கியது

பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா எட்டு இமாச்சல பிரதேசத்தில் நான்கு ஜார்க்கண்டில் மூன்று சண்டிகரில் ஒரு மக்களவைத் தொகுதியில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி மத்திய பிரதேசத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார்

காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி பஞ்சாபிலும் அக்கட்சியின் பொதுச்செயலாளா் திருமதி பிரியங்கா காந்தி மத்திய பிரதேசத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர்பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி உத்திரபிரதேசத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் வறுமை ஒழிப்பு வேளாண்மை ககாதாரம் நக்புற ஊரக பகுதிகளில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்கு புதுமையாள சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகளை காண வேண்டுமென்று துணைத்தலைவர் குடியரசு திரு வெங்கையா நாயுடு ஆராய்ச்சியாாள்களை கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் இந்திய சமூக அறிவியல் ஆய்வுக் கழகத்தின் பொன்விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாடு வளர்ச்சியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றார்

மளித ஆற்றல் மேம்பாட்டை ஊக்குவிக்கவும் சமுக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணவும் ஆராய்ச்சியாளா்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டுமென்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்றத்தின் ஏழாம் கட்ட தேர்தலை காலை ஐந்தரை மணி முதல் இரவு ஏழு மணி வரை மாற்றியமைப்பதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது கோடை வெப்பம் மற்றும் ரம்ஜான் மாதத்தை முன்னிட்டு ஏழாம் கட்ட வாக்குப் பதிவை ஒன்றரை மணி நேரம் முன்னதாக தொடங்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருந்தது இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற விடுமுறை கால அமர்வு நீதிபதிகள் திருமதி இந்திரா பானர்ஜி திரு சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் வாக்களிக்கும் நேரத்தை மாற்றுவது சிக்கலை ஏற்படுத்தும் என தாங்கள் கருதுவதாகவும் இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தின் மனு நிராகரிக்கப்படுவதாகவும் அறிவித்தனர்

அவரது படத்திற்கு மரலஞ்சலி செலுத்தினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகளும் முன்னாள் குடியரசுத் தலைவருக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அஸ்ஸாம் மாநிலம் ஹைலாகண்டி மாவட்டத்தில் பிறக்கப்பட்டிருந்த ஊரடங்கு உத்தரவு நாளை முதல் பகல் நேரத்தில் மட்டும் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த மாவட்ட நிர்வாக துணை ஆணையர் திருமதி கீர்த்தி இல்லி இரவு நேரத்தில் ஊரடங்கு உத்தரவு மேலும் பத்து நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் தெரிவித்தார் பாதுகாப்பு நிலை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் நாளை முதல் பகல் நேரத்தில் இணையதள சேவைக்கான தடை நீக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ராம்பன் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கும் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் இத்தகவலை காவல்துறை வட்டாரங்களை மேற்கோள்காட்டி தெரிவித்துள்ள எமது செய்தியாளர் குல்காமை சேர்ந்த தௌபிக் அகமது அவந்திப்புராவை சேர்ந்த சௌகத் அகமது ஆகிய இருவரும் ஒன்றரை கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் ஆயுதங்களுடன் கற்றி திரிந்தபோது போலீசாரின் கையில் சிக்கியதாக தெரிவித்துள்ளார் இவர்கள் இரண்டு பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இவர்களிடம் இருந்து பெற்ற தகவலின் அடிப்படையில் பீம்தாசா கலிமஸ்தா பகுதிகளில் ராணுவமும் காவல்துறையும் இணைந்து தீவிர தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஒடிஸாவில் போனி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேத மதிப்பீடு குறித்து ஒன்பது உறுப்பினர்கள் அடங்கிய மத்தியக் குழு இன்று நேரில் ஆய்வு செய்தது மத்திய உள்துறையின் கூடுதல் செயல் திரு விவேக் பரத்வாஜ் தலைமையிலான இந்த குழு இன்றும் நாளையும் பல்வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் பின்னா் இது தொடர்பான அறிக்கையை இந்த குழு மத்திய அரசிடம் சம்ப்பிக்கும் இதனிடையே புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்தது தொடர்பான கணக்கெடுப்பை ஒரு வாரத்திற்குள் சமா்ப்பிக்குமாறு அம்மாநில முதலமைச்சா் திரு நவின் பட்நாயக் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

இலங்கையின் வடகிழக்கு மாகாணத்தில் சில வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டதை அடுத்து அங்கு மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் வடக்குப் பகுதியில் சிறுபான்மையினரின் தொழுகை இடங்களும் வர்த்தக வளாகங்களும் நேற்று தாக்கப்பட்டன இதனையடுத்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இன்று காலை உத்தரவு தளாத்தப்பட்டதுடன் மீண்டும் வன்முறை சம்வங்கள் ஏற்பட்டதால் மீண்டும் மாகாணம் முழுமைக்கும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக காவல்துறையினா் தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளங்களும் முடக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே வாக்காளர்களுக்கான நெறிமுறையை தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ இன்று வெளியிட்டுள்ளார்

ஒரு வாக்காளர் வேறொரு சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பதிவு அதிகாரியால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை வைத்திருந்தாலும் அதனை காண்பித்து வாக்கு செலுத்தலாம் என்றும் அவர் கூறியுள்ளார்

திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை தெலங்காளா ராஷ்ட்ர சமீதி தலைவரும் முதலமைச்சருமான திரு சந்திரசேகரராவ் இன்று சென்னையில் சந்தித்து பேசினார் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின்போது தற்போதைய அரசியல் சூழ்நிலை சூழ்நிலை சூழ்நிது இரு தலைவர்களும் சாதாரண முறையில் பேசியதாக தெரிகிறது மத்தியில் மூன்றாவது அணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை நட்பின் அடிப்படையிலேயே தெலங்கான ராஷ்ட்ர சமீதி தலைவர் திரு சந்திரசேகரராவ் சந்திப்பதாகத் தெரிவித்தாா் தமிழகத்தில் நேர்மைக்கு பெயர் பெற்ற மறைந்த சுதந்திரப் போராட்ட தியாகியும் முன்னாள் அமைச்சருமான கக்களின் குடும்பத்திற்கும் இந்திய கம்யுளிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவா் திரு நல்லக்கண்ணுவுக்கும் தமிழக வீடு வழங்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழக பாடநூல் கழகத்தின் கார்பில் புதிய பாடப்புத்தகங்களின் விற்பனை இன்று தொடங்கியது

இதன் அடிப்படையில் புதிய பாடநூல்கள் அச்சிடப்பட்டன அவற்றில் முதல்கட்டமாக இரண்டு ஒன்பது பத்து ஆகிய வகுப்புகளுக்கான அனைத்து பாடநூல்களும் இன்று தமிழ்நாடு பாடநூல் கழகத்தால் விற்பனைக்கு விடப்பட்டன எஞ்சிய வகுப்புகளுக்கான பெரும்பாலான புத்தகங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஒரு சில பாடங்களுக்கான நூல்கள் ஒரிரு நாட்களில் விற்பனைக்கு விடப்படும் என்றும் பாடநூல் கழக பொது மேலாளர் திரு கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் புதியதாக மேலும் மூன்று இளநிலை படிப்புகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அப்பல்கலைக்கழகம் தெிவித்துள்ளது இளநிலை ஆற்றல் மற்றும் கற்றுக்சூழல் பொறியியல் மீன்வள மாலுமி கலை தொழில்நுட்பவியல் இளநிலை வணிக நிர்வாகவியல் ஆகியவற்றில் பிடெக் மற்றும் பி பி ஏ பட்ட படிப்புகள் வழங்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிஸா மாநிலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட பத்து கோடி ருபாய்க்கான காசோலையை தமிழக அரசின் நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளா் திரு சண்முகம் சென்னையில் உள்ள ஒடிஸா பவன் மேலாளர் திரு ரஞ்சித் குமார் மொஹந்தியிடம் இன்று வழங்கினார்